ஜனநாயகம் அனைவருக்கும் பலனளிக்கும் வளர்ச்சி சுயநலமிக்கசர்வதேசவர்த்தகத்துக்குஎதிரானநடவடிக்கைஎன்றகோட்பாடுகளைஉறுதிசெய்துபிரிக்ஸ் உச்சிமாநாடுபிரகடனம் வெளியிட்டுள்ளது

சீனா திருநரேந்திரமோடிபேச்சுநடத்தினார்

பிரதம் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டோர் திரு மு க ஸ்டானிடம் கேட்டறிந்தனர் பாகிஸ்தான் தேர்தலில் இம்ரான்கானின் தெஹ்ரிகே இன்சாஃப் கட்சிமுன்னிலையில் உள்ளது

இனிவிரிவானசெய்திகள் ஜனுநாயகக் கோட்பாடுகள் உள்ளடக்கியவளர்ச்சி சட்டத்தின் ஆட்சியைமதிக்கவேண்டுமென்ற ஐ நா சாசனம் ஆகியவற்றை றுதிசெய்தபிரிக்ஸ் உச்சிமாநாடுபிரகடனம் வெளியிட்டுள்ளது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனாதென்னாப்பிரிக்காஆகியநாடுகளின் தலைவர்கள் கூடி விவாதிக்கும் இந்தஉச்சிமாநாட்டின் இரண்டாவதுநாள் நிகழ்ச்சியில் இந்தபிரகடனம் வெளியிடப்பட்டது நாடுகள் தங்களின் சொந்தநலனைமட்டுமேமுன்நிறுத்துவதையும் வர்த்தகபாதுகாப்பு மேற்கொள்வதையும் எதிர்த்துபோராடுவதுஎன்றுநேற்றையஉச்சிமாநாடுதீர்மானித்தது போக்குவரத்து பாரபட்சமின்மை உலகவர்த்தகஅமைப்பில் கூறப்பட்டுள்ளஒளிவுமறைவற்றவர்த்தகம் ஆகியவற்றைசெயல்படுத்துவதுஎன்றுபொருளாதாரத்தில் வளா்ச்சிபெற்றுவரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இசைவு தெரிவித்துள்ளனர் பொருளாதாரகுற்றம் இழைப்பவர்கள் ஒருநாட்டின் பொருளாதாரகுற்றம் புரிந்து மற்றொருநாட்டில் பதங்கிக் கொள்பவா்களின் சொத்துக்களைகைப்பற்றவும் லஞ்சஊழலைஒழிக்கவும் நடவடிக்கைஎடுப்பதுஎன்று இந்தபிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிரசர்வதேசபயங்கரவாதத்துக்குஎதிராகபோரிடுவது இத இதற்கானஒருங்கிணைந்தசா்வதேசதீர்மானத்தைநிறைவேற்றவதுஎன்றஉறுதிப்பாடும் உச்சிமாநாடுபிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது மாநாட்டில் பேசியபிரதமா் திருநரேந்திரமோடி தற்போதுவிரிவடைந்துவரும் நான்காவதுதொழில் புரட்சிகாரணமாகஉருவாகியுள்ளவாய்ப்புகளையும் சவால்களையும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஏற்றுக் கொள்ளவேண்டுமென்றுகுறிப்பிட்டாா் இந்ததொழில் புரட்சியின் பலன்களைஅடையதிறன் வளர்ப்பும் தொழில் பயிற்சியும் தேவைஎன்றும் அவர் கூறினார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் கொள்கைவகுப்பதுடன் நின்றுவிடாமல் அதைநடைமுறைப்படுத்துவதும் தற்போதையதேவைஎன்றுபிரதமர் வலியுறுத்தினார் இந்தமாநாட்டன் இடையேபிரதமர் தென்னாப்பிரிக்கா சீனா அர்ஜெண்டனா அங்கோலாதலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் சீளஅதிபர் திரு ஸி ஜின் பிங் வுடன் பிரதமர் நடத்தியபேச்சகடந்த மூன்றமாதங்களில் இது மூன்றாவதுமுறையாகும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்தபத்துஆண்டுகளில் பிரிக்ஸ் அமைப்பின் நோக்கங்களைஅடைவதில் உறுப்பு நாடுகள் எந்தஅளவுக்குவெற்றிபெற்றுள்ளனஎன்பதுகறித்து இந்தநாடுகளின் தலைவா்கள் ஆய்வு செய்யவிருக்கிறா்கள்

வரைவு பட்டியல் வெளியிடப்படுவதால் எழக்கூடியஎத்தகையநிலைமையையும் சமாளிக்கும் வகையில் பாதுகாப்பை பவப்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அவுறுத்தியுள்ளார் வரைவுப் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களுக்குமீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் திருசோனாவால் தெரிவித்துள்ளார்

தேசியகுடிமக்கள் பதிவு சேவாக் கேந்திரங்களிலும் ஆன்லைன் மூலமாகவும் இந்தபட்டியலைசிபார்க்க முடியும் அஸ்ஸாமில் அனுமதியின்றிகுடியேறிஉள்ளவர்களைகண்டறிவதற்காக இந்தஏற்பாடுசெய்பப்பட்டுள்ளது இறுதிவரைவு பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்கள் பெயரை இணைத்துக் கொள்வதற்குவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்கடத்தல் தடுப்பு மசோதாமக்களவையில் நேற்றுநிறைவேறியது இதற்குநோபல் பரிசுப்பெற்றதிருகைவாஷ் சத்தியார்த்திபாராட்டுதெரிவித்துள்ளார் இந்தமசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பது தலைவர்களிடையே இந்தபிரச்சினையில் கருத்தொற்றுமைஏற்பட்டிருப்பதற்குசான்றாகும் என்றுஅவர் தமதுடுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டுமக்களைபாதுகாக்கவேண்டும் என்றஎண்ணம் அனைத்துதலைவர்களிடமும் உருவாகியுள்ளதுஎன்றுகூறியுள்ளார்

இப்படிகட்த்தப்படுவதுபற்றிவிசாரிக்கதேசிய புலனாய்வு புரிவு ஒன்றைஅமைக்கவும் அந்தமசோதாவகைசெய்கிறது இந்த நூற்றாண்டில் இதுவரைகாணாதநீண்டசந்திரகிரகணம் இன்றுநடைபெறுகிறது

மேகமுட்டம் இல்லாதநிலையில் நாட்டின் எந்தபகுதியிலும் இந்தகிரகணத்தைபார்க்க முடியும்

திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் நிலைகுறித்துகுடியரசுத் தலைவர் திருராம்நூத் கோவிந்த் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார்

அவர் விரைந்தஉடல் நலம்பெறபிரார்த்திப்பதாகதமதுடுவிட்டர் செய்தியில் பிரதமர் கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவா் திருராகுல்காந்தியும் திருகருணாநிதியின் உடல்நிலைகுறித்துகேட்டறிந்தாா் பிஜேபிமாநில தலைவர் திருமதிதமிழிசைசௌந்தர்ராஜன் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ இந்தியகம்யுனிஸ்ட் மூத்த தலைவா் திருதாபாண்டியன் மற்றும் பலரும் அவரது இல்லத்துக்குச் சென்றுநலம் விசாரித்தனர் சிறுநீரகதொற்றுகாரணமாகபாதிக்கப்பட்டுள்ளதிருகருணாநிதிக்குமருத்துவா்கள் தீவிரசிகிச்சைஅளித்துவருகிறார்கள் அவரைபாா்ப்பதற்காககட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமாகஅவரது இல்லத்தின் முன் குழுமியுள்ளனர் அவரதமடல்நிலைகருதிகட்சித் தொண்டர்கள் நேரில் வரவேண்டாம் என்றுதிரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

உயர்நீதிமன்றம் அளித்தஅனுமதியைரத்துசெய்யக்கோரிதிருமல்லையாமேல்முறையீட்டுமனுதாக்கல் செய்திருந்தார்

பிரதமின் அறைகூவல் காரணமாககழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ளமாற்றம் குறித்துபயனாளிகள் தெரிவிக்கிறார்கள்

பெய்ஜிங் நகரில் உள்ளஅமெரிக்க தூதரகத்துக்குவெளியேஅடையாளம் தெரியாதநபர் ஒருவர் சிறியவெடிகுண்டுஒன்றைவெடிக்கச் செய்ததில் அந்தபகுதியில் புகைமூட்டம் குழ்ந்தது அந்தநபரின் கையில் காயம் ஏற்பட்டது வேறுயாருக்கும் காயம் ஏற்படவில்லை பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாகசும்பவ இடத்திற்குவிரைந்துசென்றுஅந்தநபரைகைதுசெய்தனா் சுப்பவம் நடந்த இந்தபகுதியில்தான் அமெிக்கா இந்தியா இஸ்ரேல் உள்ளிட்டபலமுக்கியநாடுகளின் தூதரகஅலுவலகங்கள் அமைந்துள்ளன

தேர்தலில் தமதுகட்சிவெற்றிபெற்றுள்ளதாக இம்ரான்கான் தொலைக்காட்சிஉரையில் அறிவித்துள்ளார் ஆனால் இந்ததேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாகவும் முடிவைஏற்றுக் கொள்ளமுடியாதுஎன்றும் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது தேர்தல் முடிவைஅறிவிக்கும் மின்னுமுறையில் பழுதுஏற்பட்டதால் தேர்தல் ஆணையமும் இறுதிமுடிவைதெரிவிக்கவில்லை

திபெத்துக்குகெல்லவிரும்பும் அமெரிக்கஅதிகாரிகள் பத்திரிகையாளா்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தங்குதடையின்றிஅனுமதிவழங்க வேண்டுமென்றுஅந்தமசோதாவில் கூறப்பட்டுள்ளது தற்போது இவர்கள் திபெத்தில் நுழைவதற்குசீனஅரசுதடைவிதித்துள்ளது நாடாளுமன்றஉறுப்பினா்கள் குழுவால் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்தமசோதாஅமெரிக்காவின் மக்கள் பிரதிநிதித்துவசவையின் பரிசீலனைக்குஅனுப்பிவைக்கப்படும் செல்வதற்குசீனமக்களுக்குஎந்தஅளவுக்குஉரிமை இருக்கிறதோ திபெத் அதேஅளவு உரிமைஅமெிக்களுக்கும் உறுதிசெய்யப்படவேண்டுமென்றுஅந்தமசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது